பிரதமர் ஜருவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது இதுவே முதன்முறையாகும

வாக்குப்பதிவுத் தொடங்கி நடைபெற்று வருகிறது

சமூகத்தில் அமைதியையும் ஒழுங்கையும் உறுதிப்படுத்த சமூக ஊடகங்களில் வரும் தகவல்களின் உண்மைத் தன்மையை அறிந்து செயல்படுவது மக்களின் பொறுப்பாக இருக்கவேண்டுமென்று உச்சநீதி மன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினரால் இரண்டு பயங்கரவாதிகள் இன்று சுட்டுக்கொள்ளப்பட்டனர்

ாரானின் அனுசக்தி சோதனை திட்டம் குறித்து பேச்சு நடத்த தயார் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் தென்ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் திரு நரேந்திரடி மோடி இன்று உகாண்டா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் இந்தியப் பிரதமா் ஒருவா் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது இதுவே முதல்முறையாகும் முன்னதாக நேற்று உகாண்டா தலைநகர் கம்பாவாவில் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா உலக அளவில் புதுமைத் தொழில்கள் மற்றும் உற்பத்தித் துறையின் மையமாக விளங்குகிறது என்றார் உகாண்டாவுடனும் மற்ற ஆப்பிரிக்க நாடுகளுடனும் இந்தியாவின் உறவுகளை பற்றி குறிப்பிட்ட பிரதம் திரு நரேந்திர மோடி ஆதார வளங்கள் நிறைந்த ஆப்பிரிக்க கண்டம் தமது அரசின் வெளியுறவுக் கொள்கையின் மையமாக திகழ்கிறது என்றார்

பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கும் மாகாண சட்டப் பேரவைகளுக்கும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வாக்குப்பதிவு இன்று காலை எட்டரை மணிக்கு தொடங்கியது வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும் ஷாபாஸ் ஷெரிப் தலைமையிலான பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் என் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாப் பிலாவல் புட்டோ தலைமையிவான பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஆகியவற்றிற்கிடையே பிரதான போட்டி நிலவுகிறது

பாகிஸ்தான் தனிநாடாக உருவாக்கப்பட்ட காலத்திற்குபின் பலமுறை ராணுவ ஆட்சியே அங்கு நடைபெற்றுள்ளது இம்ரான்காவின் அரசியல் எதிர்ப்பாளர்களை குறிவைத்து அந்நாட்டு ராணுவம் ரகசியமாக வேலை செய்கிறது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன பயங்கரவாத குழுக்களை தேர்தலில் போட்டியிட அனுமதித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன மும்பையில் பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கு மூளையாக செயல்பட்ட ஹபிஸ் சையது தலைமையிலாள தடைசெய்யப்பட்ட ஜம்மாத் உத் தாவாவின் வேட்பாளரை அவர்கள் கட்டக்காட்டுகின்றனர் ஹபிஸ் சையதின் மகனும் மருமகனும் கூட தேர்தலில் போட்டியிடுகின்றனர் பாகிஸ்தான் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது பாகிஸ்தானில் நியாமான கதந்திரமான வெளிப்படையான தேர்தல் நடைபெறுவதற்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்று அந்நாட்டின் வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகளை பொது மக்களே ஆராய்ந்து உண்மைகளைத் தெரிந்து கொள்ள வேண்டுமென் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் சர்வதேச சட்ட கூட்டமைப்பின் நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய அவர் சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் பொது மக்கள் செயல்பட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டாா் கும்பல் தாக்குதல் குறித்து பேசிய அவர் தங்களுக்கு கிடைக்கும் செய்திகளை சமூக அக்கறையுடன் பொதுமக்கள் பரிசீலித்து உண்மையை அறிய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் பிரபல நீதிபதி திரு என்ஆர் மாதவ மேணன் நீதிமன்றங்கள் ஊடகம் மற்றும் நியாயமான விசாரணைக்கு உத்திரவாதம் என்ற தலைப்பில் உரையாற்றினாா்

ஜனநாயக சமூகத்தில் அனைத்து உரிமைகளுக்கும் தாய் போன்றது பத்திரிகை சுதந்திரம் என்றும் அவர் குறிப்பிட்டா்

உடகங்கள் சாட்சிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அடையாளப்படுத்துவது பல வகைகளில் விசாரணையை பாதிக்கிறது என்றும் திரு மேணன் தெரிவித்தாா் சத்திஷ்கரில் இரண்டு நாள் பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காலை பஸ்தார் மாவட்டத்தின் தலைமையிடமான ஐகதல்பூருக்கு சென்றார் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பஸ்தாா் தந்தேவாடா மாவட்டங்களில் பயணம் மேற்கொள்ளும் அவர் பல்வேறு கல்விக்கழகங்களுக்கும் வேளாண் நிறுவனங்களுக்கும் செல்லவிருக்கிறார்

தந்தேவாடாவில் இன்று பிபீஷ மையத்தை அவர் திறந்து வைப்பார் ஜகதவ்பூரில் நாளை மருத்துக்கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஒன்றை நாட்டிற்கு அவர் அற்பணிப்பார் பலிராம் காஷ்யப் நினைவுக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ள பொது நிகழ்விலும் அவர் பங்கேற்று உரையாற்றுவார்

முன்னதாக இம்மாத துவக்கத்தில் கைலாஷ் மாளசரோவா் யாத்திரை மேற்கொண்டு திரும்பிய யாத்ரிகர்கள் நேபாளத்தின் மலைப்பகுதிகளில் சிக்கிக்கொண்டனர் இவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர் மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்தினர் அழைப்புவிடுத்திருந்த முழுஅடைப்பு போராட்டம் மும்பை தானே பூனே ராய்கட் மற்றும் சிலபகுதிகளில் இன்று காலை தொடங்கியது முக்கியமான நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்தை நிலைகுலைய செய்யும் வகையில் தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன பேரணிகளும் நடத்தப்பட்டன மும்பை அருகே உள்ள தானே மாவட்டத்திள் கிழக்கு நெடுஞ்சாலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது மும்பையுடன் இணையும் சாலை முற்றிலுமாக ஸ்தம்பித்தது மும்பையில் புறநகர் ரயில் போக்குவரத்து பெரும்பாலும் இயல்பாக இருந்தது பேருந்து போக்குவரத்து ஒரிரு இடங்களில் நிறுத்தப்பட்டு இருந்தது அசாம்பாவிதங்கள் நடப்பதை தடுக்க பல இடங்களில் கூடுதல் படைகளை மும்பை காவல்தறையினா் பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர் ரபேல் விமான கொள்முதல் தொடர்பாக மக்களவையில் தவறான தகவல் அளித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் ஆகியோருக்கு எதிராக உரிமை கொண்டுவரப் போவதாக காங்கிரஸ் கூறியிருப்பதை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை பிரச்சனை அமைச்சா் திரு அனந்த்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார் நாடாளுமன்ற விதிகள் நடைமுறைகள் மற்றும் அதிகாரம்பற்றி அறிந்துகொண்டே உரிமைப்பிரச்சனைகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியின் பிரதம் வேட்பாளராக திரு ராகுல்காந்தி அறிவிக்கப்பட்ட நாளிலேயே எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையின்மைக்கு விதைபோடப்பட்டது என்று திரு அனந்த்குமார் கூறினார்

இந்த சுட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட அளவு வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் மூன்று ஆண்டுகள் ஈட்டிய வருமானத்தில் இரண்டு சதவீதத் தொகையை சமூக நலத்திட்டங்களுக்கு செலவிட வேண்டும் இதன்படி நிதி நகெலவிடாத நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கம்பெனிகள் விவகாரத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மாநிலங்களவையில் நேற்று கேள்வி ஒன்றக்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார்

ராஞ்சி குழந்தைகள் நல ஆணையத்தின் தலைவர் ரூபா வர்மா நாட்டிலுள்ள அனைத்து குழந்தைகள் காப்பகங்களிலும் தேசிய குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையம் ஆய்வு நடத்தி வருவதாகத் தெரிவித்தார்